மக்களவைதேர்தலுக்கான இரண்டாம் கட்டவாக்குபதிவு மும்மரமாகநடைபெற்றுவருகிறது

ஐந்தாம் கட்டதேர்தலுக்கானமனுதாக்கல் இன்றுமாலையுடன் நிறைவுப்பெறுகிறது

அதேபோல ஜம்மு கஷ்மீரில் இரண்டுதொகுதிகளுக்கும் மணிப்பூர் மற்றும் புதுச்சேரியில் ஒருதொகுதியில் வாக்குபதிவு நடைபெற்றுவருகிறது

திருவிழாவையொட்டிமதுரைமக்களவைத் சித்திரைத் தொகுதியில் மட்டும் இரவு எட்டுமணிவரைவாக்குப்பதிவு நடைபெறும் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளமாற்றுஆவணத்தில் ஏதாவதுஒன்றையன்படுத்திவாக்களிக்கலாம் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குக்சாவடிசீட்டைமட்டுமேபயன்படுத்திவாக்களிக்கஅனுமதிக்கப்படமாட்டாதுஎன்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது வாக்குச்சாவடிக்குள் செல்போன் அனுமதிக்கப்படமாட்டாதுஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிஜேபிமாநில திருமதிதமிழிசைசவுந்திரராஜன் சென்னைசாலிகிராமத்திலும் கலைவர் மத்தியஅமைச்சா் திருபொன் ராதாகிருஷ்ணன் நாகா்கோவிலிலும் வாக்களித்தனா்

திரையுலகநட்சத்திரங்கள் பலரும் தங்கள் வாக்குரிமையைசெலுத்தியவன்ணம் உள்ளனர்

இந்தமனுக்கள் மீதானபரிசீலினைவரும் சனிக்கிழமைநடைபெறுகிறது வேட்புமனுக்களைதிரும்பப்பெறவரும் திங்கட்கிழமைகடைசிநாளாகும்

பீகாரில் ஷாராங் தொகுதியில் போட்டியிடும் ராஜீவ் பிரதாப் ரூடி நேற்றுமனுதாக்கல் செய்தார் உத்திரபிரதேசமாநிலத்தில் சமாஜ்வாதிகட்சியின் தலைவரானஅகிலேஷ் யாதவ் இன்றுமனுதாக்கல் செய்தார்

அதற்கானவேட்புமனுவை இன்றுதாக்கல் செய்கிறார் ஒருவரானமேனகாகாந்திசுல்தான்பூரில்போட்டியிடுகிறார்

இந்நிறுவனத்தில் அவசரகாலநிதி இல்லாததாலும் மற்றளந்தவொருவழிவகையிலும் நிதியைபெற இயலாததால் விமானங்களுக்குபெட்ரோல்கூடவாங்க முடியாதகுழ்நிலைஏற்பட்டுள்ளதாகஅந்நிறுவனம் கூறியுள்ளது

விமானபோக்குவரத்துதுறையின் மற்றும் இந்ததுறைசார்ந்தஉயர் அதிகாரிகள் குழ்நிலையைஉன்னிப்பாககவனித்துவருவதாகவும் பயணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கானநடவடிக்கைகளும் எடுத்துவருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மற்றவர்களைஅடையாளம் தெரியாதநபர்கள் சுட்டுக் கொன்றனர்